நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பிரதமர் திரு

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

கடன்கள் மற்றும் இதர நிதி பலன்களை பெறுவதற்காக சொத்துகளை நிதி ஆதாரமாக கிராமத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்கு இத்திட்டம் வழிவகுக்கிறது

சோதனை அடிப்படையில் மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஹரியானா உத்தரப் பிரதேசம் இது உத்தரகாண்ட் மத்தியப் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் அமவ்படுத்தப்பட்டது இது தற்போது நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான இன்று சிறந்த ஊராட்சி அமைப்புகளுக்கான விருதுகளையும் பிரதமர் வழங்கவிருக்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திருநரேந்திர சிங் தோமர் கலந்துகொள்கிறார்

இது தூர்தர்ஷன் தொலைக்கட்சியிலும் ஒலிபரப்பாகிறது

வானொலியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்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

ஆக்ஸிஜன் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மாநில அரசுகள் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது மருத்துவ தேவைகளுக்கான ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு ஆக்ஸிஜன் தடை செய்யப்பட்டுள்ள நிவையில் மருத்துவ தேவைகளுக்கு அதன் விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்ஸிஜன் கொண்டு செல்வதற்கு சிறப்பு வழித்தடங்களை ஏற்படுத்தி அவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வெளிநாடுகளில் இருந்து அதிக திறன் கொண்ட டேங்கர்களை இந்தியப்படை விமானங்கள் மூலம் கொண்டுவரும் பணியை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒருங்கிணைத்து வருகிறது நாடு முழுவதும் ஆக்சிஜனை விநியோகிக்கும் பணியை இந்திய விமானப்படை தீவிரப்படுத்தியுள்ளது ஆக்சிஜன் கண்டெய்னர்கள் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் இதர மருத்துவ உபகரணங்களை எடுத்து செல்லும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது

இதனிடையே ஜெர்மனியிலிருந்து ஆக்சிஜன் உற்பத்தி செப்யும் கட்டமைப்புகள் மற்றும் கண்டெய்னர்களை இறக்குமதி செய்ய ஆயுதப்படைகளின் மருத்துவ சேவை பிரிவு முடிவு செய்துள்ளது

இன்றும் நாளையும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

தினசரி மூன்று வட்சம் குப்பிகள் அளவிற்கு விரைவில் உற்பத்தி செய்யப்படும் என்று திரு

இதற்கு பிரச்சாரம் செய்வதற்கான கடைசி நாளான நேற்று மால்டா முர்ஷிதாபாத் பிர்பும் கொல்கத்தா நகரங்களில் உள்ள வாக்காளர்கள் மத்தியில் காணொலி காட்சி மூலம் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று உரையாற்றினார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான செல்விமம்தா பானர்ஜியும் காணொலி மூவம் பிரச்சாரம் மேற்கொண்டார்

இந்த மாத இறதி மற்றும் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் வர உள்ள விடுமுறை காலத்தில் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தள்ளார் இந்தோனேஷியாவில் மாயமான நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணி முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது

இதனை தேடும் பணியில் மீட்பு விமானங்கள் மற்றும் கப்பல்கள் ஈடுபட்டுள்ளன ஆழ்கடல் மீட்பு கப்பலை பாலி கடற்பகுதிக்கு இந்திய கடற்படை அனுப்பி வைத்துள்ளது மாயமான நீர்மூழ்கி கப்பலுக்கு இன்றுவரை மட்டுமே ஆக்சிஜன் கிடைக்கும் என்பதால் தேடுதல் பணி தீவிரம் அடைந்துள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர்

மும்பையில் இன்று இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன